உலகபேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் பிவிசிந்துவெள்ளிப் பதக்கம் வென்றார்

திமுகதலைவர் திரு மு கருணாநிதியின் உடல்நலம் குறித்து இன்றுகேட்டறிந்தார் சென்னைகாவேர்மருத்துவமனையில் திருகருணாநிதியைசந்தித்ததாகவும் அவரதுஉடல்நலம் குறித்துகுடும்பத்தினரிடம் கேட்டறிந்ததாகவும் திருராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் அவருக்குஅளிக்கப்பட்டுவரும் சிகிச்சைகுறித்துமருத்துவர்களிடமும் கேட்டறிந்ததாககுடியரசுத் தலைவர் கூறியுள்ளார்

சென்னைந்தகுடியரசுத் தலைவரைவிமானநிலையத்தில் மாநிலஆளுநர் முன்னதாக திருபன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி துணைமுதலமைச்சர் திரு து பன்னீர்செல்வம் ஆகியோர் வரவேற்றனர்

இன்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நியாயவிலைக் கடைஊழியர்கள் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் அனைத்து சங்கங்களும் பங்கேற்கவில்லைஎன்றார்

போராட்டம் அறிவித்ததுஏன் என்றும் அமைச்சர் கேள்விஎழுப்பினார்

இன்றுதிருப்பூரில் பின்னலாடை இயந்திரங்களின் கண்காட்சியைதிறந்துவைத்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பின்னலாடைஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகளைமாநிலஅரசுநிறைவேற்றிவருவதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்குத் தரப்பினரும் பயன்பெறம் வகையில் தமிழகஅரசுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகவும் அவர் கூறினார் இதன் காரணமாகதமிழகத்தில் எந்ததேர்தல் வந்தாலும் அஇஅதிமுகவெற்றிபெறும் என்றும் அமைச்சர் நம்பிக்கைதெரிவித்தார் உலகத் தரம் வாய்ந்தஅண்ணாபல்கலைக் கழகத்தின் நன்மதிப்பைபாதுகாக்கவேண்டியபொறுப்பு உயர்கல்வித் துறைக்குஉள்ளதாகதிமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் அவர் இவ்வாறுகூறியுள்ளார் மறு மதிப்பீடுமுறையில் நடைபெற்றமுறைகேடுகள் குறித்துலஞ்சஒழிப்புத் துறைபதிவு செய்துள்ளவழக்கைவிசாரணைசெய்வதற்குமூத்த ஐ பி எஸ் அதிகாரியைமாநிலஅரசுநியமிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தபல்கலைக் கழகத்தின் மறுமதிப்பீட்டுமுறையில் வெளிப்படைத்தன்மைகளைஉறுதிசெய்வதற்கானவழிமுறைகளைஅரசுக்குபரிந்துரைசெய்வதற்காகதுணை ே ஒன்றினைமுதலமைச்சர் ஏற்படுத்தவேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வந்தர்கள் குழு அந்தஅறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்

இன்றுசேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் மக்களவைத் தேர்தல் கூட்டணிகுறித்து ஜனவரிமாதம் நடைபெறவுள்ளகட்சியின் பொதுக் குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பிஜேபியுடன் தங்களுக்குஎவ்விதபிரச்சினையும் இல்லைஎன்றும் திருராமதாஸ் கூறினார்

மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்கானமத்தியஅரசின் திட்டங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது

இதனைமுன்னிட்டுமுருகப்பெருமானுக்குசிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன முருகப்பெருமானின் அறுபடைவீடுகளில் நடைபெற்றவிழாக்களில் ஏராளமானோர் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் உலகபேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிவிசிந்தவெள்ளிப் பதக்கம் வென்றார்

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்காளசர்வதேசதரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலிமுதலிடத்தைபிடித்தார்

நாட்டுக்கானஒட்டம் மாரத்தான் போட்டிகோவையில் இன்றுநடைபெற்றது ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்